மாநிலங்களவை வரும் வியாழக்கிழமை முதல் கூடுகிறது

இந்தக் கூட்டத்தொடரின் முதல் பகுதியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றக் கொள்வர்கள் இதனையடுத்து மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் புதன்கிழமை நடைபெறும் வியாழக்கிழமை நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் பின்னர் குடியரசுத்தலைவர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மற்றும் பொது பட்ஜெட் தாக்கல் ஆகியன இடம் பெறம்

நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசுக்கு ஒத்தழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டாார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயில் அனைத்துக்கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமா் தேசிய நலன் சார்ந்த முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டாா் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வரவேற்ற பிரதமர் புதிய உத்வேகத்துடன் நாடாளுமன்ற செயல்பாடுகள் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அரசியல் வேறுபாடுகளை மறந்துநாட்டை வளர்ச்சிப்பாதைக்கு கொண்டு செல்ல தேவையாள நடவடிக்கைகளில் அனைத்துக் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் மழைக் கால கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது இந்த தொடரில் அம்மாநில அரசின் வரும் ஆண்டுக்காள பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது

வறட்சி மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிதாக பொறப்பேற்றுள்ள அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தா்

மேற்கு வங்க மாநிலத்தில் போராட்டம் நடத்தி வரும் இளைநிலை மருத்துவர்களுக்கு ஆதரவாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மேற்கு வங்கத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இளநிலை மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்கள் முதலமைச்சர் செல்வி மம்தா பேளர்ஜியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளனர் இளநிலை மருத்துவர்கள் சங்கத்தின் பொது குழு கூடி விவாதித்த பின் அதன் செய்தி தொடர்பாளர் இதை தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் டேச்சுவார்த்தைக்கான இடத்தை முதலமைச்சரே தேர்வு செய்யலாம் என்றும் பேச்சுவார்த்தை பகிரங்கமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தாா் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று கய வாபத்திற்கு பயன்படுத்துவதாக தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது ஹுரியத் மாநாடு மற்றும் இதர பிரிவினை வாத அமைப்புகளின் முக்கிய தலைவர்களிடம் விசாரணை நடத்தியபோது அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து நிதியுதவி பெறுவதை ஒப்புக்கொண்டனர் என்றும் என் ஐ ஏ தெரிவித்துள்ளது இது தொடர்பான என்ப ஐ எஏ நேற்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் டக்தரன் ஈ மில்லத் அமைப்பின் தலைவர் அசியா அந்தராபியின் மகன் ஜாகூர் மலேசியாவில் படிப்பதற்கு ஏற்படும் செலவுகள் குறித்து அவரிடம் விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே அசியா அன்ராபின் மகன் வங்கி கணக்குகளில் வந் தள்ள பணம் விவகாரம் குறித்து வங்கி அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக என் ஐ ஏ தெரிவித்துள்ளது ஜமாத் உத் தவா டக்தரன் ஈ மில்லத் லஷ்கர் ஈ தொய்பா மற்றும் ஹிஜ்புல் முஜாகிதீன் அமைப்புகளின் தலைவர்கள் மீது பயங்கரவாத செயல்களை ஊக்குவிப்பதாக எள் ஐ ஏ வழக்கு பதிவு செய்துள்ளது

பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் படைகள் நேற்று மாலை தாக்குதல் நடத்தியது

இதற்கிடையே குஜராத்தின் சவுராஷ்டிரா மற்றும் கட்ச மண்டலத்தில் நேற்று கனமழை பெய்துள்ளது

இக்கூட்டத்தில் கடல் மாசுகளை குறைப்பது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது

நேபாளத்தில் உள்ள இந்திய துதரகம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்நிகழ்ச்சியில் சொலுகொம்பு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க உள்ளனர் இதில் ஆராய்ச்சியாளர்கள் மலையேற்றத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிநாட்டு கற்றுலாப் பயணிகள் உள்ளிட்ட பவர் கலந்தகொள்ள உள்ளதாக நேபாளத்திற்காள இந்திய துதர் திரு மஞ்சீவ் சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஈரான் விவகாரத்தில் ரானுவ நடவடிக்கைகள் உட்பட அனைத்து வாய்ப்புகளையும் அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் அதே சமயம் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தாம் போரை விரும்பவில்லை என்று தெரிவித்திருப்பதை திரு பாம்பியோ சுட்டிக்காட்டினார் மத்திய கிழக்கு கடலில் எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை குறித்து திரு மைக் பாம்பியோ கவலை தெரிவித்தாா் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் காரணம் அல்லை என்று ஈரான் மறுத்துள்ளது அந்நாட்டு நாடாளுமன்ற சபா நாயக்கர் திரு அலி வரிஜானி கூறுகையில் எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தேவையில்லாமல் பழி சுமத்துவதாக குற்றம்சாட்டினார்

பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ எஸ் ஐ க்கு தலைவராக லெப்டினன்ட் ஜென்ரல் திரு பயாஸ் அமீது நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்நாட்டு ரானுவத்தில் உயர் பொறுப்புகளில் பலர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே ஐ எஸ் ஐ தலைவராக பதிவி வகித்த திரு ஆஸிம் முனிர் குஜ்ரன்வாலா படை பிரிவு கமாண்டராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹாங்காங்கில் பெரும் போராட்டங்கள் வெடித்ததை தொடர்ந்து சீனாவுக்கு நாடு கடத்தும் சட்டத்தை நிறைவேற்ற முயன்றதற்கு அந்நாட்டு தலைவர் திரு கேரி லாம் மன்னிப்பு கேட்டுள்ளாா் குற்ற வழக்குகளில் சிக்குபவர்களை சீனாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்டத்தை ஹாங்காங் அரசு கொண்டு வர முயன்றது அந்த சுட்டம் ஜனநாயக உரிமைகளை பறிப்பதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மககள் போராட்டம் நடத்தினர் இதையடுத்து சட்டத்தை அமல்படுத்துவதை நிறுத்தி வைப்பதாக அந்நாட்டு அரசு நேற்று அறிக்கை வெளியிட்டது

மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது